அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது

விஜயபாஸ்கள் கூறியுள்ளார்

சம்பளத்தில் எந்த பிடித்தமும் செய்யப்படவில்லை என்றும் அமைச்ச் திரு

விஜயபாஸ்க் தெரிவித்துள்ளார் தென்மேற்கு பருவமழை இன்று கேரளாவில் தொடங்கியது

நரேந்திரமோடி தலைமயில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் எடுக்கப்பட்டுள்ளது இக்கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சா் திரு

சிறு தொழில் நிறுவனங்களின் மொத்த வருவாயில் ஏற்றுமதி வருவாய்க்கு விலக்கு அளிக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார் செய்தியாளர் சந்திப்பின் போது பேசிய சிறு தொழில்துறை அமைச்சர் திரு

இதனால் நாடெங்கிலும் உள்ள இரண்டு லட்சம் சிறு தொழில் நிறுவனங்கள் பயன் பெறம் என்றும் அவா கெரிவிக்கா் மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு

ஸ்டான்லி மருத்துவமனையை நேரில் ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அனைத்து மாவட்ட தலைமை மருத்துவமனைகள் மற்றும் சுகாதார நிலையங்களில் நோய்த்தொற்றுக்கான மருத்துவ வசதிகள் அதிகரிக்கப்பட்டுள்ளதாகக் கூறினார் நோய்த்தொற்று தடுப்பு நடவடிக்கைகளில் எந்தவித தொய்வும் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டார் நோய்த்தொற்று தொடர்பான பரிசோதனைக்கு பொதுமக்கள் எந்தவித தயக்கமும் காட்ட வேண்டாம் என்றும் சளி இருமல் காய்ச்சல் தொண்டைவலி இருந்தால் உடனடியாக பரிசோதனை செய்து கொள்ளுமாறும் அமைச்சா டாக்டர் விஜயபாஸ்கர் கேட்டுக்கொண்டார்

பிரகாஷ் தெரிவித்துள்ளாா் நோய்த்தொற்றை கட்டுப்படுத்த வீடு வீடாகச் சென்று ஆய்வுகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் நோய்த்தொற்றை கட்டுப்படுத்தவே மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் தடை நீடிப்பதாகவும் அவர் தெரிவித்தா்

பிரகாஷ் தெரிவித்துள்ளார்

நாடு முடிவதும் கட்டுப்படுத்தப்பட்ட மண்டலங்களில் கண்காணிப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துமாறு மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது

தென்மேற்கு பருவமழை கேரளாவில் இன்று தொடங்கியது அம்மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் பலத்த மழை பெய்து வருவதாக வானிலை ஆய்வுமையம் கூறியுள்ளது இந்நிலையில் அரபிக்கடலில் மத்திய கிழக்கு பகுதிக்கும் வட்சத்தீவுக்கும் இடையே உருவான குறைந்த னற்றழுத்த தாழ்வுப்பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த பகுதியாக இன்று காலை மாறியது

ஆந்திரபிரதேசம் குஜராத் ஜார்க்கண்ட் மத்திய பிரதேஷ் மணிப்பூர் மேனலயா மற்றம் ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களிலிருந்து உறுப்பினா்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளனா் ஊரடங்கு தளா்வினை அடுத்து தமிழகத்தில் போக்குவரத்தத் துறைக்கான எட்டு மண்டலங்களில் ஆறு மண்டலத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் இன்று காலை ஆறு மணி முதல் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு எம் ஆர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார்

பேருந்து போக்குவரத்துக் கட்டணம் எதுவும் உயர்த்தப்படவில்லை என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார் போக்குவரத்து துறையில் பணியாற்றும் ஊழியர்களின் சும்பளம் பிடித்தம் செய்யப்படவில்லை என்றும் போக்குவரத்துத்துறை அமைச்சா் திரு எம்ஆர் விஜயபாஸ்கர் தெரிவித்தார்

எடப்பாடி பழனிசாமி நாளை சென்னை மாநகராட்சி அலுவலகத்தில் ஆலோசனை நடத்துகிறார் இந்த கூட்டத்தில் நோய்த்தோற்று தடுப்பு குறித்து சிறப்பு அதிகாரிகளுடன் முதலமைச்சர் முக்கிய ஆலோசனை நடத்துகிறார்

தொழில்துறை சார்ந்த பல்வேறு திட்டங்களையும் முதலமைச்சா் தொடங்கி வைத்தாா்

இரண்டு ஆண்டுகளுக்குள் இந்த டைட்டல் பூங்கா கட்டி முடிக்கப்பட்டு செயல்பாட்டுக்கு கொண்டு வரப்படும் என்று அரசு கூறியுள்ளது

செங்கல்பட்டு மாவட்டம் எபயனூரில் திரைப்படத் தொழிலாளா்களுக்கு வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் முதற்கட்டமாக ஆயிரம் குடியிருப்புகள் கட்டுவதற்கு முதலமைசள் அடிக்கல் நாட்டினார்

நரேந்திரமோடி கூறியுள்ளார் கர்நாடகாவில் உள்ள ராஜீவ்காந்தி பல்கலைக்கழக வெள்ளிவிழா கொண்டாட்டங்களில் காணொலி காட்சி வாயிலாக பிரதமர் இன்று உரையாற்றினார் இந்த நோய் தொற்றுக் எதிரான போரில் மருத்துவர்கள் சீருடை அணியாத போர் வீரர்களாக திகழ்வதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் இந்தியா போன்ற நாடுகளில் முறையாள மருத்துவ உள்கட்டமைப்பு மற்றம் மருத்துவக் கல்வி உள்கட்டமைப்பு அவசியம் என்ற அடிப்படையில் மருத்துவ கல்லூரிகள் ஏற்படுத்தப்பட்டு வருவதாகக் அவர் கூறினார் கடந்த ஆறு ஆண்டுகளாக சுகாதாரம் மற்றும் மருத்துவக் கல்விக்கு அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார்

சுகாதாரத்துறையில் இந்தியா தற்போது தன்னிறைவு பெற்றுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்